நாராயணசாமி தலைமையில் அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மல்லாடி கிருஷ்ணராவ் புதுடில்லியில் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டாவை சந்தித்து புதுவையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை சுகாதார மற்றும் நல மையங்களாக மாற்றுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார்

பிரதமர் திரு

இத்தகைய அலட்சியப் போக்கை தமது அரசு மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மணிப்பூரைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பலர் தேசிய மற்றும் சர்வதேச நிலைகளில் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாக பிரதமர் கூறினார் அனைவருக்கும் வளர்ச்சி அனைவருக்கும் அரவணைப்பு என்னும் கொள்கைப்படி நாட்டின் எந்த ஒரு பிராந்தியமோ அல்லது தனி நபரோ வளர்ச்சியில் இருந்து விடுபட்டு விடக் கூடாது என்பதை அரசு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை தெற்கு அசாமில் உள்ள சில்சாரில் விஜய் சங்கல்ப் சமாவேஷ் உரையாற்றுகிறார்

வழக்கை எப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்பதை அன்றைய தினம் நீதிமன்றம் முடிவு செய்யும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது பிரச்சனை தொடர்பான பல்வேறு மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு எஸ்கே

நரேந்திரமோடி சூசகமாக தெரிவித்துள்ளார் லோக்பால் நடுவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழுவை அமைக்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய விவரங்களை பிரமாணப் பத்திரமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது

ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு எஸ்கே கவுல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு

வேணுகோபாலுக்கு உத்தரவிட்டனர்

புதுச்சேரிக்கு மறைந்த பிரதமர் நேரு தந்த சிறப்பு உரிமை உறுதிமொழி தகர்க்கப்படுவதை கண்டித்தும் பாஜக நியமன உறுப்பினர்கள் விவகாரத்தில் புதுச்சேரி மக்களின் உரிமைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கி தீர்ப்பை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்றது

இந்த போராட்டத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி திரு டிகேஎஸ் இளங்கோவன் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள் திரு ராஜா திரு சீதாராம் யெச்சூரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு

திருமாவளவன் உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி சார்பில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு சஞ்சய் தத் பேரவைத் தலைவர் திரு வைத்திலிங்கம் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி திரு ஷாஜஹான் திரு கமலக்கண்ணன் பேரவைத் துணை தலைவர் திரு சிவக்கொழுந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா முதலமைச்சரின் நாடாளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் அரசுக் கொறடா திரு அனந்தராமன் மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர்

மல்லாடி புதுவை சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் புதுடில்லியில் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டாவை சந்தித்து புதுவையில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் துணை மையங்களை முழு அளவிலான சுகாதார மற்றும் நல மையங்களாக செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யக் கோரினார் மத்திய அமைச்சர் இதற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்து விரைவில் நிதி விடுவிக்கவும் ஒப்புக் கொண்டதாக மாநில சுகாதார அமைச்சரின் அலுவலகம் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்திய தொழில் நிதிக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் சங்கர் ராவையும் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சந்தித்து புதுவைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை வாங்க சிஎஸ்ஆர் நிதி விடுவிக்கக் கோரியுள்ளார் கிரண்பேடி புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று துறைமுகத் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அலுவல் நடைமுறைகள் மற்றும் வசதிகளை ஆய்வு செய்தார் மத்திய நீர்வள மற்றும் மின்சார ஆராய்ச்சி நிலையப் பரிந்துரைகளின் படி துறைமுக முகத்துவாரத்தை ஆழப்படுத்தும் பணிகளுக்கு நிரந்தர செயல்பாடு நடைமுறை ஒன்றை உருவாக்கவும் ஆழப்படுத்தும் பணிகளுக்கு துறையின் சொந்த மணல்வாரி எந்திரங்களைப் பயன்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் துறைமுக இயக்குநர் பதவி மற்றும் துறைமுகத் துறையில் காலியாக உள்ள இளநிலை பொறியாளர் பதவிகளை நிரப்பவும் சென்னை துறைமுகத்திற்கும் புதுச்சேரி துறைமுகத்திற்கும் இடையிலான புரிந்துணர்வு அமல்படுத்துவது தொடர்பாக செயல்பாட்டுத் திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்கவும் அவர் உத்தரவிட்டார்

அன்பழகன் மத்தியிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி ஆட்சிகள் இருந்த போதே சரியாக முயற்சி செய்திருந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும் என்று புதுச்சேரி அதிமுக எதிர்கட்சி தலைவர் திரு அன்பழகன் கூறினார் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் கடந்த காலத்தில் இதே மாநில அந்தஸ்து கேட்டு திரு ரங்கசாமி அரசு தீர்மானம் அனுப்பிய போது சிறப்பு மாநில அந்தஸ்து வாங்கி தருவதாக கூறி தற்போதைய திரு நாராயணசாமி கோரிக்கையை வலுவிழக்க முதலமைச்சர் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊழியர்களுக்கு சம்பள நிலுவைத் தொகை பஞ்சாலை தொழிலாளர் பிரச்சனை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படாதது உள்ளிட்ட பல்வேறு தீர்க்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் இருக்கும் போது மாநில அந்தஸ்து கோரிக்கையை கையில் எடுத்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறினார் மத்தியில் பாஜக அரசுக்கு இன்னும் ஒருசில மாதங்களே உள்ள நிலையில் இந்த போராட்டத்தினால் எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை என்றும் அதனாலேயே அதிமுக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கு அதிமுக எதிரி அல்ல என்றும் அவர் தெரிவித்தார்

தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மின்வாரிய ஊழியர்களை அழைத்து பேசி அவர்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தலைமைச் செயலரோ முதலமைச்சரோ அல்லது துணை நிலை ஆளுநரோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுமக்களே போராட்டத்தினால் போராட்டத்தில் உள்ள ஊழியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழக நலனுக்காக போராடிய அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்டு இருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் மேலும் கூறினார் பாஜக மாநில அந்தஸ்து கோரி புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநில அந்தஸ்து கோரிக்கை போராட்டம் மக்களை திசை திருப்பும் செயல் என்று புதுச்சேரி பாஜக மாநிலத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமாக திரு சாமிநாதன் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பாஜக போராட்டம் முத்ரா கடன் வழங்க மறுத்ததை கண்டித்து புதுச்சேரி பாஜக சார்பில் தட்டாஞ்சாவடி ஸ்டேட் பாங்க் ஆப் இண்டியா முன்பு இன்று காலை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

இந்த போராட்டத்தில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் கலந்து கொள்ளும் என்று சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார்